விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது அடிப்படை தேவைகள் கோரி பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்ச் திரு ஆர் பி உதயகுமார் கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழகத்தில் அனைத்து ரத்த வங்கிகளிலும் சேகரித்து வைக்கப்பட்டுள்ள ரத்தங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நிதானமாக விளையாடி வருகிறது

இந்த விவாதத்தில் பங்கேற்பதாக காங்கிரஸ் கட்சியும் ஒப்புக்கொண்டுள்ளது எந்தவித இடையூறும் இல்லாமல் இம்மசோதா மீதான விவாதம் நடைபெற எதிர்க்கட்சிகள் அனுமதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோம் கேட்டுக்கொண்டுள்ளார் இம்மசோதா மீதான விவாதம் நடைபெற்ற பின்னா் வாக்கெடுப்பு நடைபெறும் என்பதால் இன்றையக் கூட்டத்தில் பிஜேபி யை சேர்ந்த அனைத்து மக்களவை உறுப்பினர்களும் கட்டாயம் அவையில் இருக்க வேண்டும் என்று கொறடா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது லட்சக்கணக்கான இஸ்லாமிய பெண்கள் பயனடைவார்கள் என்பதால் முத்தவாக் மசோதாவை நிறைவேற்ற அரசு கடமைப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு விஜய் கோயல் கூறினார் மூன்று முறை தலாக் சொல்லி இஸ்லாமிய பெண்களை விவாகரத்து செய்வது சட்டவிரோதம் என்றும் அது செல்லாது என்றும் இந்த மசோதாவில் கூறப்பட்டுள்ளது மேலும் முத்தலாக் மூலமாக விவாகரத்து செய்வோருக்கு மூன்றாண்டுகள் சிறைத்தண்டனை விதிக்கவும் மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது பிரதமா் திரு நரேந்திர மோடி இன்று ஹிமாச்சல பிரதேச மாநிலம் தாமசலாவிற்கு செல்கிறாா் ஹிமாச்சலபிரதேச மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்று இன்றுடன் ஒராண்டு நிறைவுபெறுவதை முன்னிட்டு நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் கலந்தகொண்டு உரையாற்ற உள்ளார் கடந்த ஒராண்டில் அம்மாநில அரசு புரிந்துள்ள சாதனைகளை விளக்கும் சிறப்பு மலரையும் அவர் வெளியிடுவார் என்று பிரதமர் அலுவலக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்டங்களால் பயனடைந்த பயனாளிகளையும் அவர் சந்தித்து பேசவிருக்கிறார் பயங்கரவாதத்தை ஒருபோதும் அரசு சகித்துக்கொள்ளாது என்று நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மத்திய அரசு நிறைவேற்றியிருப்பதாக பிஜேபி கூறியுள்ளது புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித்தொடர்பாளர் திரு ஜி வி எல் நரசிம்ம ராவ் கடந்த நான்கரை ஆண்டுகளில் நாட்டில் முக்கியமான பயங்கரவாத நிகழ்வுகள் ஏதும் நடைபெறவில்லை என்று கூறினார் பயங்கரவாதத்திற்கு எதிராக அரசின் நடவடிக்கைகளும் செயல்பாடுகளுமே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார்

இதற்காக நேற்று புதுதில்லி சென்ற மாநில மின்சாரத் துறை அமைச்ச் திரு பி தங்கமணி உள்ளாட்சித்துறை அமைச்ச் திரு எஸ் பி வேலுமணி ஆகியோர் மத்திய அமைச்சா் திருமதி நிாமலா சீதாராமனை சந்தித்து பேசினர் உள்ளாட்சி அமைப்புகள் பொதுமக்களுக்கு அன்றாட அடிப்படைத் தேவைகளை நிறைவேற்ற இந்த நிதி தேவைப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர்

மேகதாது தடுப்பணை பிரச்சினை தொடா்பாக தமிழக கா்நாடக முதலமைச்சா்களை விரைவில் மத்திய அரசு அழைத்து பேச உள்ளது இப்பிரச்சினை தொடர்பாக நேற்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரியை கள்நாடக முதலமைச்சர் திரு எச் டி குமாரசாமி சந்தித்து பேசினார் மேகதாதுவில் தடுப்பணை கட்டப்பட்டால் தமிழ்நாடும் பலனடையும் என்று திரு நிதின் கட்கரியிடம் தாம் எடுத்துரைத்ததாக பின்னா் செய்தியாளர்களிடம் பேசிய திரு குமாரசாமி கூறினாா் இப்பிரச்சினைக் குறித்து விவாதிக்க தமிழ்நாடு கர்நாடக மாநில முதலமைச்சர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு விடுப்பதாக தம்மிடம் மத்திய அமைச்சர் உறுதியளித்ததாகவும் அவர் தெரிவித்தார் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் தடுப்பணை கட்டுவதற்கான சாத்தியக்கூறு அறிக்கை தயாா் செய்ய கர்நாடக அரசுக்கு மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் அனுமதி அளித்ததற்கு தமிழ்நாடு புதுச்சேி மாநில அரசுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது அடிப்படை தேவைகள் கோரி பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட நகராட்சி அலுவல்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வருவாய்த் துறை அமைச்ச் திரு ஆர் பி உதயகுமார் கேட்டுக்கொண்டுள்ளார் மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டத்திற்குட்பட்ட டி கல்லுப்பட்டி ஊராட்சியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அமைச்சா் அரசு புறம்போக்கு நிலங்களில் ஐந்தாண்டுகளுக்கு குறையாமல் வசிப்பவர்களின் ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்திற்கு மிகாமல் இருந்தால் அவர்களுக்கு இலவச பட்டா வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது என்று கூறினார் நிதி நெருக்கடியிலும் தமிழக அரசு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உயர்கல்வித் து றஅமைச்சா் திரு கே பி அன்பழகன் கூறியிருக்கிறார்

பொதுமக்களின் நீண்ட நாள் கோிக்கையை ஏற்று இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கோவில் நிலங்களில் குடியிருப்பவர்களுக்கும் பட்டா வழங்க அரசு பரிசீலனை செய்து வருவதாகவும் அவர் கூறினார்

கரூர் மாவட்டத்தில் நடைபெறும் அரசுப் பணிகள் தொடர்பாக தமிழ்நாடு சட்டமன்ற பொது நிறுவனங்கள் குழுவினர் நேற்று ஆய்வு செய்தனர் இந்தக் கூட்டத்தில் கலந்துகொண்டு பேசிய அமைச்சர் திட்டக்கை குடகனாறு கரர் மாவட்டத்திற்கும் விரிவுபடுத்தப்படவும் நெருர் உன்ளியூர் இடையே காவிரி ஆற்றின் குறுக்கே விரைவில் உயாமட்ட பாலத்தை அமைக்க நடவடிக்கை எடுக்கவும் அரசுக்கு சட்டமன்ற குழு பரிந்துரைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சாத்தூர் சம்பவத்தையடுத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து ரத்த வங்கிகளில் சேகித்து வைக்கப்பட்டுள்ள ரத்தங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளாா் இத்தொடர்பாக அவர் விடுத்துள்ள ஒரு டுவிட்டர் செய்தியில் தமிழக அரசு மருத்துவமனைகள் முறையாக செயல்படாததையே சாத்தூர் சம்பவம் எடுத்துக் காட்டுவதாக தெரிவித்தார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் விடுத்துள்ள ஒரு அறிக்கையில் பாதிக்கப்பட்ட சாத்தூர் பெண்ணிற்கு தமிழக அரசு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தவறிழைத்தவா்கள் மீது சுட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் சுபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று மண்டல பூஜை நடைபெற இருப்பதை முன்னிட்டு பலத்த பாதுகாப்புடன் கோவிலுக்கு தங்க ஆபாரணம் கொண்டுச் செல்லப்பட்டுள்ளது இன்று ஐயப்பனுக்கு அந்த ஆபாரணம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் பின்னா் இரண்டு நாட்களுக்கு ஆலயம் மூடப்பட்டு மகர விளக்கு விழாவுக்காக வரும் ஞாயிற்றுக்கிழமை கோவில் நடை திறக்கப்படும் ரின்வ் வங்கி எவ்வளவு இருப்பு தொகையை வைத்துக் கொள்ளலாம் என்பது தொடர்பாக பரிந்துரைகளை அளிக்க நிபுணா் குழுவின் தலைவராக முன்னாள் ரிசா்வ் வங்கியின் ஆளுநா் திரு பிமல் ஜலான் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்தக் குழுவின் துணைத்தலைவராக பொருளாதார விவகாரங்களுக்கான முன்னாள் செயல் திரு ராகேஷ் மோகன் நியமிக்கப்பட்டுள்ளார்

அமெரிக்க அதிபா் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது மனைவி மெலனியா ஆகியோா் திடீரென்று நேற்று ஈராக் சென்று அமெரிக்க படை வீரர்களை சந்தித்து பேசினர் ஆப்கானிஸ்தானின் மறுசீரமைப்பு மற்றும் அமைதி முயற்சிகளுக்கு தொடர்ந்து உதவி செய்ய ரஷ்யாவும் பாகிஸ்தானும் ஒப்புக் கொண்டுள்ளன சுட்டமன்றத்திற்கு தோ்ந்தெடுக்கப்பட்டதால் மக்களவையைச் சோ்ந்த ஐந்து உறுப்பினா்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர் பீகார் மாநிலம் ஜகனாபாத் மாவட்டத்தில் வீடு இடிந்து விழுந்ததில் இரண்டு பெண்கள் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்தனர்

ஆந்திர பிரதேச மாநிலத்திற்கென்று தனியாக அமைக்கப்படும் உயா்நீதிமன்றம் வரும் ஜனவரி முதல் தேதி முதல் செயல்பட தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஒடிசா மாநிலத்தில் பார்கார் மாவட்டத்தில் அடர்ந்த வனப்பகுதியில் நேற்று பாதுகாப்பு படையினருக்கும் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளுக்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது உத்திரபிரதேச மாநிலத்தில் துத்வா புலிகள் காப்பகத்தில் விலங்குகளை வேட்டையாடியதாக கோல்ஃப் விளையாட்டு வீரர் ஜோதி ரந்தாவா கைது செய்யப்பட்டுள்ளார்

புஜாரா சிறப்பாக விளையாடி சதம் அடித்தார்

ஐதாராபாத்தில் நடைபெற்ற பேட்மிண்ட்டன் லீக் போட்டியில் தில்லி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் அகமதாபாத் அணி வெற்றிபெற்றது எட்டாவது தேசிய உள்ளரங்கு வில்வித்தை சாம்பியன் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது